சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் யோகாவின் பலன்களை அனைவரும் எடுத்துச்செல்ல வேண்டும் என்றுகேட்டுக்கொண்டார் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கு யோகா உறுதுணையாக உள்ளது என்றும் அவர் கூறினார் உடல் நலத்தை பராமரிப்பதிலும் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார் இதனைத் தொடர்ந்து யோகா பயிற்சியில் பிரதமர் ஈடுபட்டுள்ளார் அவரை பின்பற்றி இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் யோகாசனத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தில்லியில் உள்ள ராஜ்பாத்தில் பிரதாள போகா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது புதுதில்லி மாநகராட்சியும் மத்திய ஆயுஷ் அமைச்சகமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன உத்ராகண்ட் கோவா திரிபுரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இலங்கை மற்றும் நேபாளம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் இன்று நடைபெறுகின்றன

இது தொடர்பாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குஜராத்தை சேர்ந்த சுவாமி ராஜ ரிசி முனி இத்தாலியின் திருமதி அண்டோளிட்டா ரோசி பீகாரில் உள்ள யோகா பயிற்சி பள்ளி மற்றும் ஜப்பான் யோகா நிகேதன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்

சண்டிகரில் நடந்த இரண்டாவது சர்வதேச யோகா விழாவில் கலந்தகொண்ட பிரதமர் இந்த விருதுக்கான அறிவிப்பை வெளியிட்டார்

மத்திய அரசின் பட்ஜேட் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் நேற்றிரவு விருந்தளித்தார் குடியரசு துணைத்தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு வெங்கைய நாயுடு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்வா மக்களவை முன்னாள் தலைவர் திருமதி கமித்ரா மஹாஜன் மாநிவங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு குவாம்நபி ஆசாத் மற்றும் எம்பிக்கள் விருந்தில் பங்கேற்றனர்

அம்மாநிலத்தில் குல்லு என்ற இடத்திலிருந்து கடகுசைனி என்ற இடத்திற்கு நேற்று மாலை சென்றுகொண்டிருந்த பேருந்து ஆழமான புதரில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மேலும் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது அனுதாபங்களை தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் மாநில அரசு அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மாநில ஆளுநர் திரு ஆச்சாரியா தேவாராத் முதலமைச்சர் திரு ஜெய்ராம் தாக்கூர் ஆகியோர் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் அளிக்க உத்தரவிட்டுள்ளனர் மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜாவதிலிருந்து விலக்கு அளிக்கக்கோரி பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரக்பாசிய் தாக்கூர் செய்த மனுவை மும்பை நீதிமன்றம் நிராகரித்தது தமக்கு உடல்நிலை பாதிப்புகள் உள்ளதால் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் தான் ஒரு சாது என்பதால் வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டியுள்ளது என்றும் பிரக்யா சிங் மனுவில் தெரிவித்திருந்தார்

என்ஐஏ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு படால்கர் இந்த மனுவை நிராகரித்து உத்தரவிட்டுள்ளார்

நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கும் திட்டம் உள்நாட்டிலேயே கட்டுமானப்பணி மேற்கொள்ளும் முயற்சிக்கு ஊக்கமளிக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டில் கட்டப்படும் ஆறு நீர்மூழ்கி கப்பல்களும் நவீன வடிவமைப்புடன் சிறந்த தொழில்நுட்பங்களை கொண்டதாக அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் அனைத்து பள்ளிகளிலும் மராத்தி கட்டாயம் கற்பிக்க வேண்டும் என்று புதிய சட்டத்தை அம்மாநில அரசு கொண்டுவரவுள்ளது மகாராஷ்டிர சட்ட மேலவையில் நேற்று இதனை முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் தெரிவித்தார் மராத்தி கற்பிக்க வேண்டும் என்று ஏற்கனவே சுட்டம் இருந்தபோதிலும் பல பள்ளிகளில் மராத்தி கற்பிக்கப்படுவதில்லை என்பதால் கடுமையான பிரிவுகளுடன் புதிய சுட்டத்தை கொண்டுவருவதாகவும் அவர் தெரிவித்தார் தனியார் பள்ளிகளில் மராத்தி கட்டாயப்படுத்துவது குறித்து சிவசேனா உறுப்பினர் திரு நிலம் கோர்கே எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் திரு பட்னாவிஸ் பதிலளிக்கையில் இதைத் தெரிவித்தார்

தில்லியில் அவர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இதைபொட்டி திரு ஜெய்சங்கருடன் திரு பாம்பியோ நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் ஆர்வமுடன் உள்ளதாக குறிப்பிட்டார்

தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த நான்கு மாநிலங்களவை உறுப்பினர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி பிஜேபி கட்சியில் இணைந்துள்ளனர் தெலுங்கு தேசம் கட்சியில் உள்ள ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்களில் திரு ஒய் எஸ் சவுத்ரி திரு சி எம் ரமேஷ் திரு டி ஜி வெங்கடேஷ் ஆகிய மூவரும் பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா மற்றும் மத்திய அமைச்சர் திரு தவார் சந்த் கெலாட் முன்னிலையில் பிஜேபியில் இணைந்தனர் மேலும் இன்னொரு மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஜி மோகன்ராவும் பிஜேபியில் இணைவதாக தெரிவித்துள்ளார் உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் அவர் தில்லிக்கு வரவில்லை பிஜேபிக்கு மாறிய நான்கு மாநிலங்களவை உறுப்பினர்களும் இது குறித்து மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான திரு வெங்கைய நாயுடுவிடம் தெரிவித்துள்ளனர் தெலுங்கு தேசம் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை தற்போது இரண்டாக குறைந்துள்ளது ஐநா பொருளாதாரம் மற்றும் சமூக கவுன்சிலில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியா அளித்த வாக்கை பாலஸ்தீனத்திற்கு எதிரானதாக கருதக்கூடாது என்று இந்தியா தெரிவித்துள்ளது ஐநா கவுன்சிலில் மனித உரிமைகளுக்கான பாலஸ்தீன சங்கத்திற்கு ஆலோசனைக்குழு அந்தஸ்து அளிப்பது குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இஸ்ரேல் கோரிக்கை விடுத்தது அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு வைத்துள்ளதாக இஸ்ரேல் குற்றம்சாட்டியது அதனால் இஸ்ரேல் தீர்மானத்தை இந்தியா ஆதரித்து வாக்களித்தது என்றும் அது பாலஸ்தீளத்திற்கு எதிரானது அல்ல என்றும் இந்திய வெளியுறவுத்துறை விளக்கம் தெரிவித்துள்ளது

இக்கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறுகிறது வரியை திருப்பி அளிப்பதில் ஒற்றை சாளர முறையை உருவாக்குவது மின்னனு விற்பனை அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது சரக்கு போக்குவரத்துக்காள மின் வழிச்சீட்டு முறையை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் மென்பொருளுடன் இணைப்பது மற்றும் செயல்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படவுள்ளது மேலும் ஜிஎஸ்டி வரியை செலுத்தும்போது ஏற்படும் தவறுகளை சரிசெய்வதற்கான திருத்தங்களை மேற்கொள்ள அனுமதிக்கும் வகையில் உரிய வரைவு மசோதாவை தாக்கல் செய்வதற்கான அனுமதி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய கிரிக்கெட் வீரர் ஷிக்கர் தவான் விரைவில் குணமடைந்து மீண்டும் விளையாடுவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோதி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஷிக்கர் தவானுக்கு கையில் காயம் ஏற்பட்டதால் உலகக்கோப்பை போட்டியிலிருந்து அவர் விலகிக்கொண்டார் இதையொட்டி பிரதமர் டுவிட்டர் பக்கத்தில் ஷிக்கர் தவான் குறித்து வெளியிட்டுள்ள செய்தியில் ஆடுகளம் உங்களை இழந்து தவிக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்றும் தவான் விளரவில் குணமடைந்து மீண்டும் இந்தியாவிற்கு அதிக ரன்களை குவிக்க வேண்டும் என்று வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார்